அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது

திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டார்

தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் இன்று தொடங்குகிறது

இத்தொடர்பாக வாரியம் வெளியிட்டுள்ள டிவிட்டர் செய்தியில் கருப்பு பணத்திற்கு எதிராக மத்திய அரசு மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்விஸ் வங்கிகளில் கணக்கு வைத்துள்ள இந்தியர்களின் நிதி சார்ந்த அனைத்து விவரங்களும் இதில் தெரிய வரும்

புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டுநாள் கூட்டத்திற்கு பின் இருநாடுகளும் வரி தொடர்பான தகவல்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி இந்தியர்களின் கருப்புப்பண விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது

இதன்படி ஹெல்மெட் மற்றும் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஒட்டுவோருக்கு இளி ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தின் பயணிப்போருக்கு மூன்று மாதம் வரை ஒட்டுநர் உரிமத்தை முடக்கி வைக்கவும் இந்த சுட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது ஒட்டுநர் உரிமம் இன்றி வாகனத்தை இயக்கினால் ஐயாயிரம் ரூபாயும் அதிவேகமாக வாகனம் ஒட்டுவோருக்கு இரண்டாயிரம் முதல் நாள்காயிரம் ரூபாய் வரையிலும் குடிபோதையில் வாகனம் ஒட்டினால் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது ஆறுமாதம் வரை சிறைத்தண்டனை விதிக்கவும் புதிய சட்டத்திருத்தம் வகை செய்கிறது இதுதவிர செல்போன் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டினாலும் ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு போன்ற அவசரகால வாகனங்களுக்கு வழிவிடாமல் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் செலுத்த நேரிடும்

குறிப்பாக ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு கல்வித் தகுதி தேவையில்லை என்றும் மோட்டார் வாகன சுட்டத்திருத்தத்தில் கூறப்பட்டுள்ளது

ஹைதராபாதில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இத்தகைய அமைப்புகளில் யதார்த்த நிலைமைக்கு ஏற்ப கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றார் இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடுகள் பள்ளாட்டு அமைப்புகளில் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும் என வலியுறுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

அமித்ஷா சிங்கப்பூர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்தியா சிங்கப்பூர் இடையிலான நட்புறவை மேலும் பலப்படுத்த விரும்புவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் திரு கே சண்முகத்தை சந்தித்துப் பேசிய அவர் பல்வேறு இருதரப்பு அம்சங்கள் குறித்து விவாதித்தார் குறிப்பாக தீவிரவாதம் மற்றும் பயங்கரவாதத்தால் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் இருநாட்டு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாநிக் கொண்டனர் இந்தியா சிங்கப்பூர் இடையே தற்போது செயல்பாட்டில் உள்ள பாதுகாப்பு தொடர்பான இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தவும் இந்த சந்திப்பின்போது முடிவு செய்யப்பட்டது அத்துடன் போதைப்பொருள் கடத்தல் பொருளாதார குற்ற விசாரணையில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்தவும் தீர்மானிக்கப்பட்டது ஜவ்டேகர் புதிய இலச்சினை மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கான புதிய இலச்சினை மற்றும் சான்றிதழ் வடிவத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மும்பையில் நேற்று வெளியிட்டார்

இந்தப் புதிய நடைமுறைகள் திரைப்பட தணிக்கையில் மேம்பட்ட வெளிப்படைத் தன்மைக்கு வகை செய்வதோடு திரைப்பட தயாரிப்பாளர்களக்குத் தேவையான கூடுதல் தகவல்களை வழங்கவும் வகை செய்வதாகத் தெரிவித்தார் திருட்டு வீடியோ உள்ளிட்ட முறைகேடுகளைத் தடுக்க சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார்

இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்

வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல் முகவரி மாற்றம் போன்ற திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு கருக்க திருத்தப் பணிகள் இன்று தொடங்கி ஒரு மாதத்திற்கு மேற்கொள்ளப்பட உள்ளது

மேலும் சென்னை உள்ளிட்ட மாநகராட்சிப் பகுதிகளில் மண்டல அலுவலகங்களிலும் பிற பகுதிகளில் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் வைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர் முகவரி விவரங்களை சரிபார்த்துக் கொள்ளலாம்

சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அடைத்து விற்பனை செய்யப்படும் குடிநீர் மற்றும் குளிர் பானங்களுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

குளிர்பாளங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் முழுமையாக தடைசெய்யப்படுகிறது கற்றவா பயணிகளின் வசதிக்காக குள்ளார் கோத்தகிரி கடலார்

பொது மக்கள் கற்றுலா பயணிகள் ஐந்து ரூபாய் செலுத்தி ஒரு லிட்டர் தண்ணீரை பெற்றுக் கொள்ளும் வகையில் இந்த ஏடிஎம்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன

இருவரிச்செய்திகள் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் மர்ம நபர்கள் ட்ரக் ஒன்றை கடத்திச் சென்று துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார் ஏராளமானோர் காயமடைந்தனர்

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஐம்பது மைக்ரான் அளவிலான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் குமாரசாமி தலைமையிலான முந்தைய ஆட்சியின் போது அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளின் தொலைபேசி ஒட்டுக் கேட்கப்பட்டதாகக் கூறப்படும் சும்பவம் குறித்த விசாரணையை சிபிஐ முறைப்படி ஏற்றுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கை சதவீதம் குறைந்துள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்